ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

மத்தியஅரசு தெரிவித்துள்ளது

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பரிந்துரைக்குமாறு கூட்டுறவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் மேகதாது மற்றும் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன ரபேல் பிரச்சினை தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் காவிரி பிரச்சினையை எழுப்பி முழக்கமிட்டனர் இதன் காரணமாக அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது இதனையடுத்து அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது மக்களவை நடவடிக்கைகளும் இதே பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்டது மேகதாது அணைக்கான ஆய்வை மேற்கொள்ள அனுமதி அளித்ததை எதிர்த்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வேணுகோபால் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியிருக்கும் வட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளின் நலன் மிகவும் பாதிக்கப்படும் என்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர்

நுகர்வோர் குறைதீர்ப்பு அமைப்புகளை மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவில் ஏற்படுத்த வகை செய்யும் சுட்ட மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது

அதற்கு மேற்பட்ட பண மதிப்புள்ள புகார்களை தேசிய நுகர்வோர் அமைப்பு விசாரிக்கும் இதேபோன்று ஏற்கனவே மாநிலங்களவையால் நிறைவேற்றப்பட்ட ஆட்டிஸம் மசோதாவும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது தனியாக வாழ இயலாதவர்களுக்கு உதவும் நபர்களை கொண்ட அறக்கட்டளைகளுக்கான உறுப்பினர்கள் நியமனம் மற்றும் ராஜினாமாவை முறைப்படுத்த இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது உணவுப்பொருட்கள் வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் அகில இந்திய உணவுப்பதப்படுத்துவோர் சங்க பவள விழாவில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் விலைக்கும் அதனை பேசிய அவர் வாங்கும் நுகர்வோர் கொடுக்கும் விலைக்குமிடையே பெரும் வித்தியாசம் இருப்பதை சுட்டிக்காட்டினார் எனவே விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க செய்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் தற்போது உணவுப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏதம் இல்லை என்று குறிப்பிட்ட குடியரகத்தலைவர் பதப்படுத்தப்பட்ட உணவுப்பொருட்களாக மாற்றும் அளவிற்கு உபரியாகத்தான் உள்ளது என்றும் கூறினார் மக்கள் பிரதிநிதிகளுக்கு நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்படவேண்டியது அவசியம் என குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று சென்னை ஐடியின் மாணவ நாடாளுமன்ற அமைப்பின் உறுப்பினர்களிடையே பேசிய அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் மக்களுக்காக குரல்கொடுக்கவேண்டும் என்றார் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதிப்புகளுக்கு அவர்களது பிரதிநிதிகள் செவிமடுக்கவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது சரியானதல்ல என்று கூறிய திரு வெங்கய்யா நாயுடு நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்படவேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை என்றும் அதில் ஏற்படும் குறைபாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தலைமைத்தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று பேட்டி அளித்த அவர் மின்னணு எந்திரம் அரசியல்வாதிகளால் கால்பந்து போல பந்தாடப்படுவதாக கூறினார் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றக்கூடாது என்பதே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டதாகவும் திரு குறிப்பிட்டார் கஜ புயலுக்கான நிவாரண நிதி குறித்து இரண்டு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

தமிழகத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சீருடைத் திட்டம் கொண்டுவரப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமச்சர் திரு கே ஏ செங்ககோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் ஆங்கிலம் கற்க வேண்டும் என விரும்பினால் அந்தந்த பகுதியில் எல் கே ஜி யு கே ஜி வகுப்புகள் தொடங்கப்படும் என்றார்

பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகளை சுத்தம்செய்ய புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் கூறினார் விளை நிலங்களில் உயர் மின்கோபுரங்கள் அமைப்பது தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சு நடத்த மாநில அரசு தயாராக இருப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளைநிவங்களில உயர்மின் கோபுரங்களை அமைப்பதில் விவசாயிகளுக்கு எவ்வித அநீதியும் இழைக்கப்படவில்லை என்றார் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க அரசு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழகத்தில் அதிக இழப்பீடு வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்தார் மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழக பிஜேபி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தராஜன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் தமிழக அரசு மேற்கொள்ளும் சுட்டரீதியான முயற்சிகளுக்கு மாநில பிஜேபி துணை நிற்கும் என்றார் மத்தியஅரசும் தமிழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் கூறினார் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருப்பது ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்ட திருமதி தமிழிசை தமிழக அரசியல் கட்சிகள் இதனை வரவேற்காமல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழகம் முழுவதிலும் உள்ள நியாயவிலைக் கடைகளில் சிசிடிவி கேமிரா பொருத்துவது குறித்து இரண்டு வாரத்திற்குள் மாநில அரசுக்கு பரிந்துரைக்குமாறு கூட்டுறவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த கடைகளில் கண்காணிப்பு கேமிரா பொருத்த பெருமளவு நிதி தேவைப்படும் என்பதால் கூட்டுறவுத்துறை பதிவாளரிடம் ஆலோசனை நடத்தியபிறகு அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து நியாயவிலைக் கடைகளுக்கு கொண்டுவரப்படும் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க அவற்றை எடுத்துவரும் வாகனங்களில் ஜி பி எஸ் கருவி பொருத்தும் திட்டம் உள்ளதா என நீதிபதி கிருஷ்ணகுமார் கேள்வி எழுப்பினார்

கீழ்நீதிமன்ற நீதிபதி பதவிகளுக்கும் தேசிய அளவிலான தேர்வு நடத்தப்படவேண்டும் என அந்த அமைப்பு பரிந்துரைத்துள்ளது குடிமைப்பணித் தேர்வுகளுக்கான வயதுவரம்பை குறைக்குமாறு நித்திஆயோக் அமைப்பு அளித்துள்ள பரிந்துரை ஆபத்தானது என்றும் இதனை மத்தியஅரசு ஏற்கக்கூடாது என்றும் பா ம க இளைஞரணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீர்திருத்தம் என்ற பெயரில் நித்தி ஆயோக் அமைப்பு அளித்துள்ள பரிந்துரைகள் குடிமைப்பணிகளுக்கான தேர்வு முறையை அடியோடு சீரழிக்கும் தன்மை கொண்டவை என்று தெரிவித்துள்ளார் வயதுவரம்பு குறைக்கப்பட்டால் அடித்தட்டு மக்கள் தங்களது உரிமையை இழக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை ராயபுரம் கடலோர பகுதியில் சுனாமி முன்னெச்சிரிக்கை மற்றும் மீட்பு பயிற்சிக்கான ஒத்திகை இன்று நடைபெற்றது கஜ புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் மகளிர் சுயஉதவிக்குழுவினருக்கு வழங்கப்பட்ட கடன் வசூலில் காட்டப்படும் கெடுபிடி நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தவேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரையில் வைகையாற்றை தூய்மைப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது

நெல்லை மாவட்டம் வடக்கு பச்சையாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது